செய்துள்ளார்

பிரபல தமிழ் எழுத்தாளர் பாலகுமாரன் இன்று சென்னையில் காலமானார் ஜபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று கொல்கத்தா ராஜஸ்தானை எதிர்கொள்கிறது

பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு தொகுதியிலும் ஜனதாதள் கர்நாடகா கட்சி ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றள்ளன சுயேச்சை வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெற்றுள்ளார்

இரண்டு தொகுதிகளுக்கான தேர்தல் ரத்து செய்யப்பட்டது காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைந்ததையடுத்து முதலமைச்சர் திரு சித்தராமையா ஆளுநர் திரு வாஜ்பாய் வாலாவை சந்தித்து பதவி விலகல் கடிதத்தை அளித்தார் தளிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள பிஜேபியை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று அம்மாநில கட்சித் தலைவர் திரு எடியூரப்பா ஆளுநரை சந்தித்து வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்நிலையில் மதசார்பற்ற ஜனதாதள் தலைமையில் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்கி நட்பை வளர்க்கும் ழுயற்சியில் கர்நாடகாவில் புதிதாக பொறுப்பேற்க உள்ள அரசு ஈடுபட வேண்டும் என்று திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்திற்கு செல்வதற்கு முன் அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தி கருத்துக்களை அறிய மாநில அரசு முன்வர வேண்டும் என்று வலியுறக்தினார் மதசார்பற்ற அரசியல் தலைவர்களை ஒன்றிணைக்க திமுக முயற்சி செய்யுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் தேர்தல் வரும் நேரத்தில் கண்கூடாக இது தெரியும் என்றார் தமிழகத்தின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கு மாநில அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் கேட்டுக்கொண்டுள்ளார்

ஒன்பது லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் தேர்வு எழுதியுள்ளனர் தேர்வு முடிவுகள் வெளிவரும் நாளில் பெற்றோர்கள் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அளித்து அரவணைக்க வேண்டியது அவசியம் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பொதத்தேர்வு முடிவுகள் வெளிவந்த பின் மனச்சோர்வுடன் காணப்படும் மாணவர்களைக் கண்டறிந்து அவர்கள் தன்னனம்பிக்கை பெறுவதற்கான ஆவோசனைகளை வழங்குமாறு அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் அறிவுறத்தப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார்

தூய்மை இந்தியா திட்டத்தின்கீழ் பெரம்பலூர் மாவட்டத்தின் அனைத்து வீடுகளிலும் கழிப்பறை என்ற இலக்கை நோக்கி பணிகள் நடைபெற்று வருகின்றன

அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தொடர்பாக எந்த ஆய்வும் நடத்தி உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யக்கூடாது என்றும் மாறாக இப்போது இருக்கும் மதுக்கடைகளை படிப்படியாக மூடி விரைந்து மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவும் இங்கிலாந்தும் சுகாதாரம் மருத்துவம் நிதி சேவைகள் போன்ற துறைகளில் ஒத்துழைப்பு திட்டங்களை மேற்கொண்டு வருவதாக கெரிவித்தார்

ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்திருப்பதாகவும் அவர் கூறினார்

ஐநா பாதுகாப்பு குழுவில் இந்தியா நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கு இங்கிலாந்து அரசு ஆதரவு அளிப்பதாக அவர் தெரிவித்தார்

தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான சர்ச்சைகள் நீதிமன்றத்தில் உள்ளதால் அதுகுறித்து கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்

பிரபல தமிழ் எழுத்தாளர் பாலகுமாரன் சென்னையில் இன்று காலமானார்

நுரையீரல் தொற்று காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பழமர்நேரி கிராமத்தில் பிறந்த அவர் சென்னையில் படித்து பணியாற்றியவர்

நாயகன் பாட்ஷா ஜென்டில்மேன் காதலன் ஜீன்ஸ் குனா சிட்டிசன் உள்ளிட்ட திரைப்படங்களுக்கும் அவா வசனம் எழுதியுள்ளார் எழுத்தாளர் பாலகுமாரன் மறைவுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற அரசு விழாவில் பாலகுமாரனுக்கு தமிழ் தென்றல் திருவிக விருது வழங்கப்பட்டதை அவர் நினைவு கூர்ந்துள்ளார் இலக்கியத் துறையில் தனி முத்திரை படைத்த பாலகுமாரனை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் எழுத்தத் துறையினருக்கும் இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக்கொள்வதாக அவர் கூறியுள்ளார் பாலகுமாரனின் மறைவு தமிழ் இலக்கிய உலகிற்கு ஈடுசெய்ய முடியாத இழப்பு என்று மதிமுக பொதுக் செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார்

ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூர் அருகே இன்று நடந்த சாலை விபத்தில் நான்கு போ் உயிரிழந்தனா்

வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் ஆண்டுதோறும் நடைபெறும் கங்கையம்மன் கோயில் திருவிழா இன்று விமர்சையாக நடைபெற்றது நெல்லை தாமிரபரணி ஆற்றோரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கைவாசநாத சுவாமி திருக்கோயிலில் வைகாசி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது

தென்கொரியாவில் நடைபெற்று வரும் ஆடவர் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்